எடப்பாடிபழனிசாமி இன்றுசட்டப்பேரவையில் கெரிவிக்காள்

கமல்நாத் தமதுபதவியைராஜினாமாசெய்துள்ளார்

இதனிடையே இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியமத்தியசுகாதாரத்துறை இணைச் செயல் அக்வால் திரு

பிரதமர் திரு

மத்தியஅரசுமற்றம் இந்தியமருத்துவஆராய்ச்சிநிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படிமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைதுரிதமாகசெயல்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார் மாநிலபேரிடர் மேலாண்மைஆணையத்தின் மூலம் இதுவரைநான்குகலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு தினசிநிலவரங்களைஆராய்ந்துடடனுக்குடன் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தா் விமானநிலையம் ரயில் நிலையங்கள் பேருந்துநிலையங்கள் ஆகிய இடங்களில் தமிழகத்திற்குவரும் பயணிகளைபரிசோதிக்குஅகன் ரமலமாகநோய் உறுதிசெய்யப்பட்ட முன்றபேர் தனிமைப்படுத்தப்பட்டுசிகிச்சைக்குஏற்பாடுசெய்யப்பட்டதாகவும் அதில் ஒருவர் நலம் பெற்றுவீடுதிரும்பியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தற்போதுசட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் நடந்துவரும் நிலையில் தலைமைச் செயலகத்திற்குள் கிருமிநாசினிதெளிப்பதஉள்ளிட்டநோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாகமேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார் சட்டமன்றம் நடைபெற்றுகொண்டிருந்தால் தான் மக்களுக்குநாட்டின் நிலைமையைஎடுத்துசொல்ல முடியும் என்றும் மக்களுக்குஏற்படும் பிரச்சினைகளையும் விவாதிக்க முடியும் என்றும் அவா் தெரிவித்தாா் அரசுஎடுத்துவரும் பல்வேறுநடவடிக்கைகள் குறித்துமக்களுக்குசெய்தி மூலம் தெரியப்படுத்தினால் தான் மக்களின் அச்சஉணர்வைபோக்க முடியும் என்றும் குறிப்பிட்டமுதலமைச்சர் திரு

வி சண்முகம் தெரிவித்துள்ளார்

ராஜீவ்காந்திகொலைவழக்குதொடர்பாகவிசாரணைநடத்தியஜெயின் கமிஷன் மற்றம் சிபிஐவிசாரணைஅமைப்புகளின் நடைமுறைகள் குறித்து

பின்னர் இந்தவிவாதங்களுக்குபதிலளித்தஅமைச்சர் பல்வேறு புதியஅறிவிப்புகளைவெளியிட்டார்

திருச்சியில் உள்ளதேசியசட்டபல்கலைக்கழகத்தில் புதியசட்டமையங்கள் நிறுவப்படும் அங்குஅடுத்தஆண்டுசட்டவரலாற்றமாநாடுநடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் வேலூர் ராமநாதபுரம் கோவை திருச்சிமற்றும் விழுப்புரம் அரசுசட்டக் கல்லுரிகளில் கூடுதலாகமுதுகலைசட்டப்படிப்பு தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கூடுதல் மாவட்டநீதிமன்றமும் திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூரில் சாா்பு நீதிமன்றமும் அமைக்கப்படும் என்றும் அவா் தெரிவித்தாா் ஜெயங்கொண்டம் மற்றும் குளித்தலையில் கூடுதல் மாவட்டஉரிமையியல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

சண்முகம் பேரவையில் வெளியிட்டார் மத்தியப் பிரதேசமுதலமைச்சா் திருகமல்நாத் தமதுபதவியைராஜிநாமாசெய்வதாகஅறிவித்துள்ளாா் போபாலில் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது இதனைஅறிவித்தஅவர் ஆளுநர் மாளிகைக்குச் சென்றுதமதுராஜிநாமாவைசம்ப்பிக்கஉள்ளதாகக் கூறினாா் முன்னதாககமல்நாத் அரசுபெரும்பான்மையைநிரூபிக்க இன்றபிற்பகல் இரண்டுமணிக்குஅம்மாநிலசட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டம் நடைபெறுவதாகஅறிவிக்கப்பட்டிருந்தது

இவர்கள் கடந்தபத்தாம் தேதிராஜிநாமாகடிதங்களைஅளித்தனர் இதற்குமுன்பாகனங்கிரஸ் கட்சியின் ஆறு அதிருப்திளம் எல் ஏ க்களின் ராஜிநாமாக்களைபேரவைத் தலைவர் ஏற்றுக் கொண்டுள்ளார் முன்னதாகமத்தியபிரதேசஅரசுபெரும்பான்மையை இன்றையதினத்திற்குள் சட்டப்பேரவையில் நிரூபிக்கவேண்டுமென்றுஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது

பொன்னையா இன்றுஆய்வு செய்தார்